பொங்கல் பண்டிகையை ஒட்டி மத்திய மாநிலத் தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்து செய்தி வெளியிட்டுள்ளனர்

அன்பழகன் கூறியுள்ளார் இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான ஒருநாள் சர்வதேச போட்டி மும்பையில் நாளை நடைபெறுகிறது

நிதின் கட்காரி கூறியுள்ளார்

இதனிடையே உயிரிழப்புக்களைக் குறைத்த மாநிலங்களுக்கான விருதுகள் இன்று வழங்கப்பட்டன இதில் முதல் மாநிலமாக தமிழகம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் இதற்கான விருதை பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வழங்கினார் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் திரு எம்ஆர் விஜயபாஸ்கர் இந்த விருதைப் பெற்றுக் கொண்டார் சாலை விபத்துகளைக் பல்வேறு குறைக்க நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் செய்தியாளர்களிடம் கூறினார்

இந்நிலையில் சபரி மலை வழக்கில் பெண்களை அனுமதிக்கலாமா என்பது குறித்து மட்டும் விசாரணை நடத்தப் போவதில்லை என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கொண்ட அமர்வு தெரிவித்துள்ளது இந்த வழக்கு விசாரணையில் விசாரிக்கப்பட வேண்டியவை குறித்து நீதிமன்றத்தின் செகரட்டரி ஜென்ரல் வழக்கறிஞர்களுடன் ஒருங்கிணைந்து செயல்படுவார் என்று உச்ச நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது இதன் அடுத்தக்கட்ட விசாரணையை மூன்று வார காலத்திற்கு உச்சநீதிமன்றம் ஒத்தி வைத்துள்ளது தமிழ்நாடு கேரள மாநில எல்லையான கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளையில் நிகழ்ந்த துப்பாக்கிச் சூடு சம்பவத்தில் உயிரிழந்த காவல்துறை உதவி ஆய்வாளர் வில்சன் குடும்பத்தினருக்கு தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று ஒரு கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கினார் வில்சன் குடும்பத்தில் ஒருவருக்கு தகுதிக்கு ஏற்றாற் போல் கருணை அடிப்படையில் அரசு வேலை வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டு உள்ளது மாணவர்களிடையே தேர்வு தொடர்பான அச்சத்தைப் போக்கும் வகையில் பிரதமர் திரு

மேலும் தூர்தர்ஷனில் இது நேரடியாக ஒளி பரப்பப்படுகிறது அறுவடைத் திருநாளாம் லோடிப் பண்டிகை வட மாநிலங்களில் இன்று கொண்டாடப்படுகிறது

ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

குடியரசு தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் பொங்கல் பண்டிகை நாட்டின் புவியியல் கலாச்சாரம் மற்றும் ஒருங்கிணைப்பு போன்ற விலைமதிப்பற்ற உணர்ச்சி பங்களிப்பை கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் தை முதல் நாளன்று கொண்டாடப்படும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி மக்கள் அனைவரது வாழ்விலும் அளவற்ற மகிழ்ச்சி வளமை ஆரோக்கியம் பொங்கட்டும் என்று வாழ்த்தியுள்ளார் புதுச்சேரியில் நலவழித் துறை அமைச்சர் திரு கந்தசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் தமிழ் மக்கள் வாழ்வில் வரலாற்று ரீதியாக பண்பாட்டு அங்கமாக அவர்களது வாழ்க்கையில் முக்கியத் திருவிழாவாக திகழும் பொங்கல் திருநாள் உழவுத் தொழிலின் இன்றியமையாத காரணிகளான கதிரவனையும் கால்நடைகளையும் நன்றியுடன் வணங்கும் நன்னாளாம் தைப் பொங்கல் திருநாளில் மக்கள் அனைவரும் வாழ்வில் குறிப்பிட்டுள்ளார்

பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அவனியாபுரத்தில் நாளை மறுநாள் நடைபெற உள்ள ஜல்லிக்கட்டுப் போட்டிக்கான மாடுபிடி வீரர்களுக்கான முன்பதிவு இன்று தொடங்கியது மாடுபிடி வீரர்கள் நேற்று இரவில் இருந்தே முன்பதிவு நடக்கும் இடத்தில் குவிந்தனர்

இதுதவிர சுமார் ஒரு லட்சத்து எண்பத்தைந்தாயிரம் பேர் இதுவரை முன்பதிவு செய்துள்ளனர் முன்பதிவு மூலம் சுமார் ஒன்பது கோடியே ஐம்பத்தைந்து லட்சம் ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன

ஓமன் நாட்டு சுல்தான் மறைவையொட்டி இந்தியாவில் இன்று மத்திய அரசின் சார்பில் ஒரு நாள் அரசுமுறை துக்கம் கடைபிடிக்கப் பட்டது இதையட்டி தேசிய கொடிகள் அனைத்தும் இன்று அரைக்கம்பத்தில் பறக்க விடப்பட்டது மத்திய அரசு விழாக்கள் இன்று முழுவதும் நடைபெறாது என அறிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே ஓமன் நாட்டின் புதிய சுல்தானாக பதவியேற்றுள்ள சயீது ஹைதம் பின் தாரிக் அல் சைது விற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார்

நரேந்திரமோடி குறிப்பிட்டுள்ளார் எதிர்கால எரிசக்தி உச்சிமாநாடு இன்று உலக அபுதாபியில் தொடங்க உள்ளது

இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி நாளை மும்பையில் நடைபெற உள்ளது

பொங்கல் பண்டிகையை ஒட்டி மத்திய மாநிலத் தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்து செய்தி வெளியிட்டுள்ளனர்

அன்பழகன் கூறியுள்ளார் இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி மும்பையில் நாளை நடைபெறுகிறது